கர் நாடகா வில் போக்குவரத்து தொடர்பா ன அளைத்து கட்டுப்பாடுக்ளும் கைவிடப்படுவதுடன் இ பாஸ் பெற்ற தேவையபில்லை எனவபம் அம்மா நபில அரசு அறி வித்துள்ளது

குடிய ரசு துணைத் தலைவர் திரு

மன வேதனை அடை நட்ததாக குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு தமது ஆறு தலை தெரிவித்துள்ள அவர் காயமடைந்தோர் விரைவி ல் குண்மடைய பிரா ர் த்தி ப் பதாக வடம் கூறிய ள்ளா ர்

உயிரிழ்ந்தோரின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள அவர்க அமீட்ப்ப்ப்பு பணிக்கு தேவையான அனைத்து உதவிகளையா மட் தேசி ய பேரிடிர் பார்மீட்ப்ப்ப்படையின்ர் பாவழங்கி வருவதாக கூறிய பள்ளார்

அந்த சாலை சேத மடை நட்துள்ளது

எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் பெரும்ளவில் ஜிக்குவித்து வருவதாக ஐநா சபையில் இந்தியா குற்ற மக்கசாட்டியாள்ளது

பா க ி ஸ் த ா ன ் வரு ம இப்பிரச் சினையா ல் த ாங் கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக்கூறுவது பொய்யான த கவல் என்று குறி ப்பிட்டுள்ளது

தெரிவிக்கப்பட்டுள்ளது

கதந்திரமாக நடமாடி வருவதாக குறிப்பிட்டார்

சிர்வ தேச்சி அணுசிக்தி முகமையின் தலைவிர் திரு